தமிழகத்தின் கோவிட் நிலைமை குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி வரும் சனிக்கிழமை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார்

தமிழகத்தில் ரயில் மற்றும் பொது போக்குவரத்து கால சூழலுக்கு ஏற்ப தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு

எடப்பாடி கே

அன்றைய தினம் காலையில் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் காணொலி மூலம் மாவட்டங்களின் கோவிட் நிலவரம் குறித்து கேட்டறியும் முதலமைச்சர் மாலையில் மருத்துவ நிபுணர்களுடன் மேற்கொள்கிறார்

இதனிடையே தமிழகத்தில் கோவிட் பரவலை தடுக்கும் வகையில் பொது சுகாதார சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டு புதிய அவசர சட்டம் பிறப்பிக்கப்படும் என தகவல்கள் தெரிகின்றன இச்சட்டத்தின்படி முககவசம் அணியாதவர்கள் தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்காதவர்கள் மற்றும் நோய் தடுப்பு விதிகளை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது உதயகுமாா் தமிழகத்தில் ரயில் மற்றும் பொது போக்குவரத்து கால சூழலுக்கு ஏற்ப தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு

உதயகுமார் தெரிவித்துள்ளார் மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு முதலமைச்சர் உரிய ஆய்விற்கு பின்னர் மக்களுக்கு தேவையானவற்றை வழங்கி வருவதாக கூறினார் இ எற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர் இ பாஸ் நடைமுறை மக்களின் நலனுக்கும் பாதுகாப்பிற்காக மட்டுமே என்றும் இதில் எவ்வித உள்நோக்கமும் இல்லை என்று கூறினாா்

சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் பேட்டரி கார் சேவையைஇன்று துவக்கிவைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்களின் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே கோவிட் தொற்றை முற்றிலுமாக ஒழிக்க முடியும் என்றார்

கோவிட் பரிசோதனை செய்யும் நபர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பும் அமைச்சர் இன்று தொடங்கிவைத்தார்

இதுதொடர்பான மனுவை விசாரித்த நீதிமன்றம் பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் மத்திய அரசு தனது பதிலை தெரிவிக்க வேண்டும் என்று கூறியுள்ளது இதுதொடர்பான நடவடிக்கை எடுக்க மத்திய அரசிற்கு முழு அதிகாரம் இருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிமன்றம் மத்திய அரசு வர்த்தகம் ஒன்றில் மட்டுமே குறியாக இல்லாமல் மக்களுடைய நிலைமையயும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளது

நீலகிரி சுற்றுலா தடை கோவிட் தொற்று பின்னனியில் நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலாப்பயணிகளை அனுமதிப்பது தொடா்பாக முதலமைச்சா் தான் முடிவு மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி இன்னசென்ட் திவ்யா கூறியிருக்கிறார்

மேலும் திருச்சி சேலம் திண்டுக்கல் தஞ்சை அரியலூர் திருவாருர் பெரம்பலூர் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இம்மையம் கூறியுள்ளது